தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுமண்டலம் புயலாக வலுபெற்றுள்ளது புயல் மற்றும் கனமழையால் பாதிப்புக்குள்ளாகும் தென் மாவட்டங்களில் உரிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த் துறை அமைச்சா் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் பயிர்களை காப்பீடு செய்வதற்கு கடைசி தேதிவரை காத்திராமல் முன்னதாகவே செய்துக் கொள்ளுமாறு விவசாயிகளை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது விவசாயிகள் மற்றும் கிராமப்புற பெண்கள் இணை தொழிலாக கால்நடை வளா்ப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று பால்வளத் துறை அமைச்சா் திரு ராஜேந்திர பாலாஜி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலாள மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கான்பெராவில் நடைபெற உள்ளது இனி விரிவான செய்திகள் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுமண்டலம் புயலாக வலுபெற்றுள்ளது

இன்று மாலை அல்லது இரவு இலங்கையின் கடற் பகுதியை கடந்து தென்மேற்கு திசையில் தமிழகத்தின் மன்னா் வளைகுடா மற்றும் குமி முனை பகுதியை நோக்கி நகரும் என்று வாளிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் கன்னியாகுமி பாம்பன் இடையே நாளை மறுநாள் காலை கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை விருதநகர் மதுரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுரை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது வங்கக் கடலில் உருவாகியுள்ள புரெவி புயல் காரணமாக தென் தமிழகத்தில் பாதிப்புக்குள்ளாகும் மாவட்டங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார்

முன்னதாக மாவட்ட கண்காணிப்பு அலுவள் திருமதி ஜோதி நிா்மலாசாமி தலைமையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் தங்கச்சிடம் ஆகிய கடலோர கிராமங்களில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆகியோர் பல்நோக்கு புயல் பாதுகாப்பு மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை நேற்று ஆய்வு செய்தனா்

புயல் மற்றும் கனமழையிலிருந்து பயிர்களை காப்பீடு செய்வதற்கு கடைசி தேதிவரை காத்திராமல் முன்னதாகவே செய்துக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாநில வேளாண் துறை முதன்மை செயல் திரு ககன்தீப் சிங் பேடி கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவா் விடுத்துள்ள அறிக்கையில் தென் மாவட்டங்களில் இன்றுமுதல் வரும் நான்காம் தேதிவரை கனமழை பெய்ய உள்ளதால் சுப்பா நெல் பயிர் சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளும் தங்களது பயிர்களை அருகிலுள்ள பொதுசேவை மையங்களிலோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ வங்கிகளிலோ உரிய காப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி இழப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுமாறு கூறியுள்ளார் கிராமப் பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் பெண்கள் இணை தொழிவாக கால்நடை வளர்ப்பில் வேண்டும் என்று பால்வளத் துறை அமைச்ச் திரு ராஜேந்திர பாலாஜி ஆர்வம் காட்ட கேட்டுக்கொண்டுள்ளார் விருதுநகள் மாவட்டத்தில் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சுக்கிரவாள்பட்டி கிருஷ்ணபேரி துரைசாமி புரம் ஆகிய இடங்களில் கால்நடை மருத்துவ கிளை நிலையங்களை நேற்று தொடங்கி வைத்த பின்னா் செய்தியாளா்களிடம் அவர் பேசினாா் மாநிலத்தில் கால்நடை வளர்ப்போருக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்கு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இருவரி செய்திகள் ஈரான் மூத்த அனு விஞ்ஞானி படுகொலை செய்யப்பட்டதில் சவுதி அரேபியாவுக்கு தொடர்பில்லை என்று அந்நாடு கூறியுள்ளது

தில்லியில் போராட்டம் நடத்திவரும் விவசாயிகளுடன் மேலும் ஒரு கற்று பேச்சுவார்தை நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிவான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கான்பெராவில் நடைபெற உள்ளது